பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

பெங்களூரு தில்லி கேப்பிடல்ஸை இன்றிரவு எதிர்கொள்கிறது

மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதிஆயோக் சார்பில் நடத்தப்படும் இந்த ஐந்துநாள் உச்சிமாநாட்டில் நோய்தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் திறன்மேம்பாடு உள்ளடக்கிய செயற்கை நுண்ணறிவு திறன்மிகு புதுமையான தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது இந்த மாநாடு மூலம் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு வேளாண்மை கல்வி மின்னணு தொழில்நுட்ப பரிமாற்ற துறைகளில் சமூக மாற்றம் ஆளுமை குறித்து கலந்து ஆலோசிக்கப்படும் இந்த உச்சிமாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் உலகளாவிய அறிவுசார் தொழில்நுட்ப பிரதிநிதிகளை ஒருங்கிணைக்கும் உச்சிமாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் இந்த குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார்

எடப்பாடி கே

மேலும் வேளாண் பொறியியல் துறையின்கீழ் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக குறைந்த வாடகையில் இயந்திர வாகனங்களை வழங்கும்வகையில் அவ்வாகனங்களின் சாவிகளை ஐந்து ஒட்டுநர்களிடம் முதலமைச்சர் வழங்கி உள்ளார்

ஜெயக்குமார் திரு

அன்பழகன் திரு

துரைக்கண்ணு உள்ளிட்டடோர் கலந்துகொண்டனர்

அனுராக் தாக்கூர் மாநில நிதியமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர்

நமது விமானப்படை துரித கதியில் ஆக்கப்பூர்வமான மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தஅவர் உலகளாவிய அச்சுறுத்தல்களால் விமான்பபடையின் திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

சீன நாட்டின் எவ்வித அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் திறனையும் நாம் பெற்றிருப்பதாக நமது விமானப்படையினர் இதற்கான திறனை பெற்றிருப்பதாக கூறினார்

முறை குறித்து திரைப்பட துறையினருடன் கலந்துபேசி விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

முறையில் தற்காலிகமாக திரைப்படங்களை வெளியிடலாம் எனவும் இருப்பினும் நிரந்தரமாக திரைப்படங்களை வெளியிடுவது திரைத்துறைக்கு ஏற்றதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்

மாநில அரசு அங்கீகரித்துள்ள அத்தியாவசிய பணியாளர்கள் உரிய அடையாள அட்டையுடன் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்குப்பிறகு புறநகர் ரயிலில் பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர்

பி

டென்னிஸ் பாரிஸில் நடைபெறும்

மகளிர் ஒற்றையர் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் செக் குடியரசின் பெட்ரா க்விட்டோவா இன்று சீனாவின் ஸாங்கையும் பிரான்ஸின் பெரோ அமெரிக்காவின் எஸ்

ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ர